இருவர் வீரமரணமடைந்தன்

கஷ்மீரில் உள்ளமருத்துவமனைகளில் எஸ் எம் எஸ் பிராட்பேண்ட் இன்டர்நெட் சேவைகள் மீண்டும் செயல்பாட்டுக்குவந்துள்ளன

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் முப்படைகளும் ஒரேகுழுவாக இணைந்துபணியாற்றும் என்றார் தமக்குஅளிக்கப்பட்டுள்ளபொறுப்புகளின்படி முப்படைகளுக்கு இடையேயானஒருங்கிணைப்பைம்படுத்தவும் படைகளுக்கானஆதாரமேலாண்மையைவலுப்படுத்தவும் முன்னுரிமைஅளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் முப்படைகளுக்கும் நடுநிலையானநபராகதாம் செயல்பட இருப்பதாகவும் கூறியஜெனரல் பிபின் ராவத் ஒரேமாதிரியானகொள்முதல் நடைமுறைகளுக்கும் முன்னுரிமைஅளிக்கப்படும் என்றுதெரிவித்தாா் முப்படைகளுக்கும் வழங்கப்பட்டுள்ள ஆதாரங்களை இயன்றஅளவுக்குபயன்படுத்தமுயற்சிமேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார் ரானுவதலைமைதளபதிமனோஷ் முகுந்த் நரவணே விமானப்படைதலைமைதளபதிராகேஷ் குமார் சிங் பதூரியா கடற்கடைதலைமைதளபதிகரம்பீர் சிங் மற்றும் உயரதிகாரிகள் இந்தநிகழ்ச்சியில் கலந்துகொண்டனா்

ரானுவதலைமைதளபதியாகபொறுப்பேற்றதையொட்டி புதுதில்லியில் தமக்குஅளிக்கப்பட்டஅணிவகுப்பு மரியாதைக்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் நாட்டிற்குஏற்படும் எத்தகையஅச்சுறுத்தவையும் சந்திக்கராணுவம் தயார் நிலையில் உள்ளதுஎன்றார் சீனாவுடனானஎல்லைபிரச்சினைபற்றிகுறிப்பிட்டஅவர் அப்பகுதியில் அமைதிநிலவச் செய்வதன் மூலமேபிரச்சினைக்குதீர்வுகாய முடியும் என்றுகுறிப்பிட்டார் தமகுதலைமையின்கீழ் ராணுவத்தைநவீனப்படுத்தவும் செயல்பாட்டுஆயத்தநிலைக்கும் முன்னுரிமைஅளிக்கப்படும் என்றும் ஜெனரல் நரவணேதெரிவித்தார்

விளையாட்டுமைதானவசதிடள்ள பஞ்சாயத்துகளின் பட்டியலைதயாரித்துஅளிக்குமாறுஅறிவுறுத்தியதுணைநிலைஆளுநர் பஞ்சாயத்துஅளவில் விளையாட்டுகட்டமைப்பைமேம்படுத்துவதற்கானநிதிஏற்பாடுகள் குறித்தும் அறிக்கை அளிக்குமாறுஉத்தரவிட்டுள்ளார் குடியுரிமைதிருத்தச் சுட்டம் நாடுமுழுவதற்கும் பொருந்தும் என்றும் இது சுட்டப்படியும் அரசியல் சாசனரீதியாகவும் சியானதேஎன்றும் மத்தியசுட்டஅமைச்சர் திருரவிசுங்கர் பிரசாத் கூறியுள்ளார் திருவனந்தபுரத்தில் நேற்றுசெய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தசட்டத்தைதிரும்பப்பெறக்கோரிகேரளசட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதுசியானதுஅல்லஎன்றார் குடியுரிமைசட்டத்தை இயற்றநாடாளுமன்றத்திற்குமட்டுமேஅதிகாரம் உள்ளதாகஅவர் குறிப்பிட்டார் கேரளாஉள்ளிட்டஎந்தஒருமாநிலசுட்டப்பேரவைக்கும் இதுபோன்றஅதிகாரம் இல்லைஎன்றும் அவர் கூறினாள் இந்தசட்டம் பாகிஸ்தான் பங்ளாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய மூன்றுநாடுகளில் மதரீதியாகதுன்புறுத்திவெளியேற்றப் பட்டவர்களுக்குடியுரிமைஅளிப்பதற்காகவேகொண்டுவரப் பட்டிருப்பதாகவும் திருரவி சங்கர் பிரசாத் தெரிவித்தார்

மத்தியில் ஆளும் பிஜேபிதலைமையிலானதேசிய ஜனநாயகக் கூட்டணிஅரசில் இந்தியகுடியரசுக் கட்சியின் அதவாலேபிரிவு அங்கம் வகிக்கிறது அக்கட்சியின் தலைவரானதிருஅதவாலேவெளியிட்டுள்ளஅறிக்கையில் இந்ததிருத்தச் சுட்டம் பிரதமா திருநரேந்திரமோடிமேற்கொண்ட புரட்சிகரமானமுடிவு என்றுதெரிவித்துள்ளாா் அனைத்துமாவட்டமற்றும் தாலுகாஅளவில் குடியுரிமைதிருத்தச் சுட்டத்தைஆதித்துபேரணிகள் நடத்த இருப்பதாகஅவர் கூறியுள்ளார் கஷ்மீரில் உள்ளமருத்துவமனைகளில் எஸ் எஸ் பிராட்பேண்ட் இன்டர்நெட் சேவைகள் மீண்டும் செயல்பாட்டிற்குவந்துள்ளன

இது குறித்து ஜம்முவில் கெய்தியாளர்களிடம் பேசிய அரசின் செய்தித் தொடர்பாளர் திருரோஹித் கன்சல் கத்துவாமாவட்டத்தில் உள்ளலக்கன்பூர் அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ளவோவர் முன்டாமற்றும் யூளியன் பிரதேசத்தில் உள்ளரயில் நிலையங்கள் மற்றும் அனைத்து இடங்களிலும் உள்ள சுங்கச்சாவடிகள் இன்றுமுதல் அகற்றப்படுவதாகதெரிவித்தார்

இந்ததாக்குதலுக்குமக்கள் விடுதலைப்படைமற்றும் மணிப்பூர் நாகாமக்கள் முன்னணிஆகியஅமைப்புகளேகாரணம் என்றும் அதில் குற்றம்சாட்டப்பட்டுள்ளது

இரண்டுதீவராதிகளும் கொல்லப்பட்டனர் வட இந்தியாமுழுவதும் கடும் குளிரின் தாக்கம் தொடர்ந்துநீடிக்கிறது குளிர் காற்றுடன் பனிமூட்டமும் நிலவுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கைபாதிக்கப்பட்டுள்ளது உத்திரபிரதேசமாநிலத்தில் உடல் நடுக்கம் ஏற்படும் அளவிற்குகுளிர் நிலவுகிறது தலைநகர் லக்னோவில் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு டிகிரியாகவும் பரேச் பகுதியில் மிகக்குறைந்தஅளவாக பூஜ்ஜியம் புள்ளி இரண்டுடிகிரிசெல்ஸீயசாகவும் வெப்பநிலைபதிவாகியுள்ளது இதுமுறையேவழக்கத்தைவிட ஏழு மற்றும் ஒன்பதுடிகிரிகுறைவாகும் காரணமாகபலரயில்கள் ரத்துசெய்யப்பட்டிருப்பதுடன் பனிமுட்டம் ஏராளமானரயில்கள் தாமதமாகசென்றுகொண்டிருப்பதாகவும் எமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

பின்னா் மற்றொருநாளில் தாம் பெய்ஜிங் செல்லும்போது உடன்படிக்கையின் முக்கியஅம்சங்கள் வகுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளாா் டிசம்பர் முற்பகுதியில் அறிவிக்கப்பட்ட இந்தஉடன்படிக்கையின்படி சீனபொருட்கள் மீதானவரியைகுறைக்கஅமெரிக்காஷப்புக் கொண்டிருப்பதோடு அமெரிக்காவில் உற்பத்திசெய்யப்படும் விளைப் பொருட்களைபெருமளவிற்குவாங்க சீனாஒப்புக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலிமாவட்டத்தில் தாமிரபணிநீழ்வாழ் பறவைகள் திருவிழா இன்றுதொடங்கியது இதனைபொட்டிபொதுமக்கள் பறவைகளைகண்டுகளிக்கஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதுடன் பறவைகள் கணக்கெடுப்பும் நடைபெற்றதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

மகாராஷ்டிராமாநிலம் மும்பைகடற்கரைகள் மற்றும் மெரைன் ட்டிரைவ் உள்ளிட்டபகுதிகளில் நேற்று இரவு திரண்டமக்கள் புத்தாண்டுகொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் இதேபோல் நாட்டின் பல்வேறுபகுதிகளிலும் புத்தாண்டுகோலாகலமாககொண்டாடப்பட்டது

இந்நாளையொட்டிதேவாலங்களில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன இதில் ஏராளமானமக்கள் பங்கேற்றனர் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றுவருகின்றன கோவாமாநிலத்திலும் பல்வேறுகடற்கரைபகுதிகளில் புத்தாண்டுகொண்டாட்டம் களைகட்டியது இசைமற்றும் கலாச்சாரநிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற இந்தகொண்டாட்டங்களில் சுற்றுலாப் பயணிகளும் பெருமளவில் கலந்த கொண்டனர்